முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க

உள்ளிட்டோர் தத்தம் வாக்குச்சாவடிகளில் தங்கள் வாக்குகளை செலுத்தினார்கள்

சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வாக்காளர்கள் தவறாது வாக்களிக்க முன்வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார்

மாநிலம் முழுவதும் முதல்முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடனும் எழுச்சியுடனும் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி வாக்காளர்கள் முக கவசத்துடனும் கையுறை அணிந்தும் வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் கோவிட் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர்

எடப்பாடி கே பழனிசாமி சேலம் எடப்பாடி சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தமது வாக்கை செலுத்தினார் பொதுமக்கள் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

திமுக தலைவர் திரு

க

கல்லூரியிலும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் தேனி பெரியகுளத்திலும் வாக்குக்களை செலுத்தினர் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் திண்டிவனம் திராவிட கழக தலைவர் திரு

வீரமணி சென்னை அடையாறு தேமுதிக பொருளாளர் திருமதி

திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி

ராசா பெரம்பலூரிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் கண்டனூரிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே

அழகிரி சிதம்பரம் கீரபாளையத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் தொல் திருமாவளவன் அரியலூர் அங்கனூரிலும் வாக்குகளை செலுத்தினர்

தென்காசி சங்கரன்கோவிலில் அமைச்சர் ராஜலட்சுமி தர்மபுரி கெரகோடஹள்ளி யில் கே

அன்பழகன் நாகை வேதாரண்யத்தில் ஓ எஸ்மணியன் விராலிமலை இலுப்பூரில் சி விஜயபாஸ்கர் ஈரோடு கோபிசெட்டிபாளையத்தில் கே

செங்கோட்டையன் நாமக்கல் கோவிந்தம்பாளையத்தில் பி தங்கமணி கடலூர் மேல்குமாரமங்கலத்தில் எம்

சம்பத் ஆகியோர் வாக்களித்தனர் திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த் அஜித்குமார் விஜய் சிவக்குமார் சூர்யா உள்ளிட்டோர் தத்தம் வாக்குகளை பதிவு செய்தனர் சத்ய பிரத சாகு தமிழகம் முழுவதும் காலையில் விறுவிறுப்பாக தொடங்கிய வாக்குப்பதிவு நேரம் செல்ல செல்ல மந்தமாக காணப்பட்டதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவதாக கூறினார்

நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார் ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் வாக்காளர்கள் குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் பெரும் திரளாக வாக்களித்து ஜனநாயக கடமையாற்ற அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இன்றுகாலை முதல் விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று வருகிறது சிறுபான்மையின மக்களும் பெண்களும் அதிக அளவில் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை ராயபுரம் மண்டலத்திற்குட்பட்ட புதுப்பேட்டை வரதராஜபுரம் சென்னை நடுநிலைப்பள்ளியிலுள்ள வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரகாஷ் இன்று நேரில் ஆய்வுசெய்தார்

மணிகண்டம் மற்றும் நாகமங்கலம் காந்தி நகரில் உள்ள பார்வையற்றோருக்கான வாக்குச்சாவடியில் பிரெய்லி முறையில் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வாக்கு செலுத்திய பின் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

இதனிடையே திருச்சியில் முதன்முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை காணமுடிந்தது

பிஜேபி வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு

மாவட்டத்தில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவது மகிழ்ச்சியளிப்பதாக அவர் கூறினார்

மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வருவாய் துறை அமைச்சர் திரு

கடலூர் கடலா் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரி வாக்குச்சாவடியில் பெண்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து விறுவிறுப்பாக வாக்களித்து வருகின்றனர்

அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆட்சித்தலைவா் திரு

திருப்பூர் திருப்பூரிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்று வாக்களிக்க போதிய அளவு பேருந்துகள் இயங்காததால் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்